நரேந்திர மோடி இன்று அதிகாலை ரஷ்யாவின் விளாடிவாஸ்டாக் சென்றடைந்தார்

மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது

என்று மத்திய அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கேட்டுக்கொண்டுள்ளார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார்

அவருக்கு விமான நிலையத்தில் அணிவகுப்புடன் கூடிய வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்துகொள்கிறார்

முன்னதாக ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வ டாஸ் செய்தி நிறுவனத்திற்கு பிரதமர் திரு மோடி அளித்துள்ள பேட்டியில் ரஷ்யா உடன் இணைந்து ஆயுதங்கள் உற்பத்தி செய்து மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்வதில் இந்தியா மிகவும் ஆர்வமாக உள்ளது என்று கூறினார் பல்வேறு விஷயங்களில் தமக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் நல்ல புரிதல் இருப்பதாகவும் தொழில்நுட்ப பரிமாற்றத்தின் மூலமாக இந்தியாவிலேயே ஆயுதங்களை குறைந்த செலவில் உற்பத்தி செய்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் என்றும் அவர் கூறினார் தமது பயணம் இந்தியா ரஷ்யா இடையே உறவுகளை மேலும் மேம்படுத்த உதவும் என்றும் அவர் தெரிவித்தார்

விண்வெளிக்கு வீரா்களுடன் கூடிய விண்வெளி ஓடத்தை அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்திற்கு ரஷ்யா உதவும் என்றும் பிரதமா் நம்பிக்கை தெரிவித்தாா் குழந்தைகளிடம் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் பணியில் ஆசிரியர்கள் ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் தேசிய ஆசிரியர் விருது பெற்றவர்களுடன் நேற்று புதுதில்லியில் கலந்துரையாடிய போது இதனைத் தெரிவித்த அவர் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாடங்களை கற்றத் தரும்போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்று கூறினார் அனைத்து குழந்தைகளுக்கும் வாய்ப்புகளை ஆசிரியர்கள் ஏற்படுத்தித் தர வேண்டும் என்றும் மாணவர்கள் சுயமாக செயல்படுவதற்கான ஆற்றலை ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது

பொதுத்துறை வங்கிகளில் மறு முதவீடு செய்வது என்ற அரசின் வாக்குறுதி நிறைவேற்றப்படும் என்றும் வங்கித்துறையில் ஏற்பட்டுவரும் மாற்றங்களை அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் கூறினார் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் கொள்முதல் செய்யும் எத்தனாலுக்கான விலையை உயர்த்த பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த விலை உயர்வு வரும் டிசம்பர் மாதம் முதல் அமலுக்கு வருகிறது பெட்ரோலுடன் எத்தனால் கலந்து விற்பனை செய்ய ஏற்கனவே மத்திய அரசு முடிவு செய்துள்ளது அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருக்க அனைத்து மாநிலங்களும் விலை கட்டுப்பாட்டு நிதியை உருவாக்க வேண்டும் என்று மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கேட்டுக்கொண்டுள்ளார்

சந்திரயான் இரண்டு விண்கலத்தின் லேண்டர் கருவியை நிலவுக்கு அருகாமையில் நகர்த்துவற்கான இரண்டாவது மற்றும் இறுதி கட்ட டி ஆர்பிட் நடவடிக்கைஇன்று அதிகாலை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது

தமிழகத்திற்கான மாதாந்திர மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டை குறைக்கக் கூடாது என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார்

மாநிலத்தில் சனமயல் எரிவாயு இணைப்பு இல்லாத குடும்பங்களும் ஒரு சிலிண்டர் வைத்திருக்கும் குடும்பங்களும் மண்ணெயை நம்பியிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொதுவிநியோக முறை மூலமாக இவர்களுக்கு வழங்கப்படும் மூன்று லிட்டர் மண்ணெண்ணெயே போதுமாள அளவு இல்வாதபோது மாநிலத்திற்கான நடப்பு ஒதுக்கீட்டை குறைக்கக்கூடாது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்

திருவள்ளூர் மாவட்டம் திரூர் நெல் ஆராய்ச்சி கழகத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக் கழகம் மற்றும் வேளாண்மை அறிவியல் நிலையம் ஆகியவற்றுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் நீர் மேலாண்மை திட்டத்தை தொடங்கி வைத்து பேசுகையில் அமைச்சர் இவ்வாறு கூறினார் திருவள்ளூர் மாவட்டத்தில் வேளாண் சார்ந்த தொழில்கள் புதிதாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஒசூர் பகுதியில் அடிக்கடி நடை பெறும் கொலை கொள்ளை திருட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்தும் வகையில் காவலர்களின் ரோந்து பணி தீவிரப்படுத்தப்படும் என்று சேலம் சரக டி ஐ ஜி திரு பிரதீப் குமார் கூறியிருக்கிறார் ஒசூர் மற்றும் கர்நாடக மாநில எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகளை நேற்று நேரில் ஆய்வு செய்த பின்னா் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் விநாயகர் சிலை ஊர்வலங்களுக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தின் சிலம்பாட்டம் கோலாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட பராம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் தருமபுரியைச் சேர்ந்த வேளாண் பட்டதாரியான திரு சண்முகம் ஈடுபட்டுள்ளார் மாணவா்களும் ஆர்வமுடன் இக்கலைகளை கற்று வருவதாக எமது செய்தியாளரிடம் அவா் தெரிவித்தார்

எல்லாப் பள்ளிகளிலும் இப்ப கராத்தே கட்டாப பாடமாக கொண்டு வந்தட்டாங்க

ஐரோப்பிய யூனியனிலிருந்து விலகுவது குறித்த பிரிட்டன் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சனின் தீர்மானம் நாடாளுமன்றத்தில் தோல்வியடைந்தது இவங்கை தலைநகர் கொழும்புவில் நடைபெற்ற யூனி செஃப் நிகழ்ச்சியில் கஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்ப முயன்று தோல்வியடைந்தது இலங்கையில் மாகாண கவுன்சில் தேர்தலை நடத்துவதற்கு பிரதமர் திரு ரனில்விக்ரம சிங்கே தடையாக இருப்பதாக அதிபர் மைத்றிபால சிறிசேனா குற்றம்சாட்டியுள்ளார்

சுட்டவிரோத பணபரிமாற்ற தடுப்பு வழக்கில் கா்நாடக மாநில காங்கிரஸ் மூத்தத் தலைவர் திரு டி கே சிவக்குமார் அமலாக்க இயக்குநரகத்தால் நேற்று கைது செய்யப்பட்டார்

நீலகிரி மாவட்டத்தில் மண் அரிப்பை தடுக்கும் வகையில் சரிவான பகுதிகளில் படிமட்டம் அமைத்து காய்கறிகள் காகுபடி செய்யுமாறு விவசாயிகளை மாவட்ட ஆட்சியா் திருமதி இன்னசென்ட் திவ்யா கேட்டுக்கொண்டுள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் குடிமராமத்து திட்டத்தின்கீழ் பெரப்பன்சோலை அணைக்கட்டு மற்றும் புதூர் பாலப்பட்டு அணைக்கட்டுகள் புணரமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசியா மரியம் நேற்று ஆய்வு செய்தாா்

இன்று நடைபெற உள்ள இறுதிப் போட்டியில் இந்திய அணி சீன அணியை எதிர்கொள்கிறது உலக கோப்பை கால்பந்து போட்டி தகுதிக்கற்று முதல் ஆட்டத்தில் இந்தியா நாளை பலம்வாய்ந்த ஒமன் அணியை சந்திக்கிறது தைவானில் நடைபெற்றுவரும் சீன தாய்பே பேட்மிண்ட்டன் போட்டியில் இந்தியாவின் சவ்ரவ் வர்மா மற்றும் ரியா முகா்ஜி இன்று பங்கேற்கின்றனர் பிரான்சில் நடைபெற்றுவரும் சர்வதேச சாலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் இன்று ஜெர்மனியின் டேனியல் மசூரை எதிர்கொள்கிறார்